உருவெடுத்துள்ளது தெலங்காளாவில் தெலங்காளா ராஷ்ட்டிர சமிதி கட்சியும் மிசோரமில் மிசோ தேசிய முன்னணியும் ஆட்சியமைக்க உள்ளன மத்தியப் பிரதேசத்தில் காங்கிரஸ் பிஜேபி இடையே கடும் போட்டி நிலவுகிறது

அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விரிவாக விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நகரில் நாளை தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஐந்து காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது

சமாஜ்வாதி கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புத்ளி தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அஜய் சிங் ஆகியோர் தமது தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர் இம்மாநிலத்தில் காங்கிரஸ் பிஜேபி கட்சிகள் இடையே கடும் போட்டி நிலவுகிறது மிசோரமில் காங்கிரஸிடமிருந்து ஆட்சியை மிசோ தேசிய முன்னணி கைப்பற்றியுள்ளது

ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது பிஜேபி ஒரு இடத்திலும் இதர கட்சிகள் இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன

பகுஜன் சமாஜ் கட்சி நான்கு தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய லோக் தள் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன அம்மாநில முதலமைச்சர் திருமதி வகந்தர ரஜே சிந்தியா ஜலரபத்ரான் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்

அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் சர்தார்புரா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் இதனையடுத்து ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன

அம்மாநில முதலமைச்சர் திரு ரமன் சிங் ராஜ்கந்துகான் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் அவை நடவடிக்கைகளில் அனைத்துக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இரு அவைகளிலும் விரிவாக விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மக்களின் நலன் கருதி கொண்டுவரப்பட்ட முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதால் இந்தக் கூட்டத் தொடர் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாகவும் உறுப்பினர்களின் வெளிப்படையான விவாதங்களுடனும் இந்தக் கூட்டத் தொடர் நடைபெறும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மகளிர் குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் சுகாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்து மேம்படுத்தவும் க்காதார திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மக்களிடையே ஏற்படுத்தம் வகையிலான மாநாடு நாளை தொடங்க உள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்கிறார் இத்தொடர்பாக வெளியிடப்பட்ட அழிக்கையில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பது வளர்இளம் பருவத்தினர் மற்றும் குழந்தைகளின் ககாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காள முயற்சிகள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது

இரண்டாவது முறையாக இந்தியாவில் இத்தகைய மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிஹாரி வாஜ்பாய் மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை முன்னாள் அமைச்சர் அனந்தகுமார் மற்றும் மறைந்த சில உறுப்பினா்களுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது மக்களவை தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்புகளை வாசித்த பின்னா் அவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இரங்கல் குறிப்புகளை வாசித்தபின்னர் அவை உறுப்பினர்கள் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் மறைந்த உறுப்பினர்களுக்கு மரிபாதை தெரிவிக்கும் விதத்தில் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பொருளாதார நலத்துறை கூடுதல் செயலர் திரு சமீர்குமார் காரே இதன் மூவம் தமிழகத்தில் கற்றுவாத்துறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வகதிகளை மேம்படுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இத்திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள இயற்கை வளங்கள் மற்றும் கலாச்சார சின்னங்களை பாதுகாக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் உள்ள சைனபோரா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அம்மாநில காவல்துறையினர் மூன்று பேர் வீரமரணம் அடைந்தனர் காவலர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அதிகாரி சிறபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் இந்தத் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மறைமுகமாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்படக் கூடாது என்று பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பாக இளம் வயது சிறுமியா் பாலியல் வன்முறைக்கு ஆளாக நேரிட்டால் அது தொடா்பான முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதனை வெளியிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்துவது தரதிஷ்டவசமானது என்று நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது நான்கு நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் முன்னதாக இன்று காலை மியான்மர் சென்ற அவருக்கு அதிபர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அந்நாட்டு அதிபருடன் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து அந்நாட்டு நீதித்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகிய இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியா மியான்மர் நாடுகளிடையேயான நட்புறவின்கீழ்

பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான திரு கர்ஜித் பல்லா தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்றக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலாள அமர்வு மனுதாரர் அபராத தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திய பிறகே இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது மக்களிடையே இணையதள குற்றங்கள் மற்றும் அதுதொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைபர் டோஸ்ட்டு டுவிட்டர் கணக்கு ஒன்றை உள்துறை அமைச்சகம் இன்று தொடங்கியுள்ளது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக திரு சக்திகாந்ததாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த திரு உர்ஜித் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்து பொருளாதாரத்துறை செயலாளராக பணிபுரிந்து ஒய்வுபெற்ற திரு சக்திகாந்ததாஸ் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது பதவிக் காலம் மூன்றாண்டுகளாகும் விளையாட்டுச் செய்திகள் உலகக் கோப்பை ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்கின

சீன உலக பேட்மிண்டன் போட்டியின் இறுதி ஆட்டம் நாளை நடைபெறுகிறது